தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

க ஸ்டாலின் கூறியுள்ளார்

ஹெச் எஸ் பிரணாய் உள்ளிட்ட இந்திய வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர்

இத்தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது

நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தலில் யாருக்கும் வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்வதற்கான விவிபாட் எந்திரங்களின் செயல்பாட்டை பரிசீலிப்பதை ஒரு சட்டப்பேரவைத் தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற எண்ணிக்கையை ஐந்து வாக்குச்சாவடிகளாக அதிகரிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

இதையடுத்து

உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு வாக்காளர்களிடையே நம்பிக்கையை அதிகரிக்க உதவும் என முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் சுட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளதாகவும் மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளதாகவும் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் ஈரோடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்த போது காவிரி பிரச்னை உட்பட தமிழகத்தின் நலனுக்காக எந்த நன்மையும் செய்யவில்லை என்றார் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை மட்டுமே அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் சேர்த்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் முன்னதாக திருப்பூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரித்த முதலமைச்சர் அஇஅதிமுக கூட்டணி மக்கள் நலனுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி என்றார் குடிமாமத்து திட்டத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிஜேபி தேர்தல் அறிக்கை விவசாயிகளின் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தமாகா தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சேலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தத் தேர்தல் அறிக்கை ஏழை எளிய நடுத்தர விவசாயிகளுக்கு தீப ஒளி போன்று இருப்பதாகக் கூறினார் கிராம வளர்ச்சிக்கான திட்டங்களும் வரவேற்கத்தக்கவை என்றார்

பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை மக்கள் பெரிதாக கருதவில்லை என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இத்தொகுதியில் கடந்த தேர்தலின் போது பிஜேபி அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றார் பிஜேபி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை வெள்ளை காகிதத்தில் கருப்பு மையால் அச்சிடப்பட்ட விளம்பரம் போல உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி கூறியிருக்கிறார்

ஒற்றை ஆட்சி முறையைத்தான் பிஜேபி விரும்புவதாகவும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் கள நிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது பெரம்பலூர் மக்களவை தொகுதி

கிடப்பில்போடப்பட்டுள்ளமருத்துவக்கல்லாரிதுவங்கப்படு வேண்டும் பெரம்ப்லாரில்சட்டக்கல்லாரிகொண்டுவாவேண்டும் பொம்பலூர்சட்டசபைதொகுதிகுட்பட்டவேப்பந்தட்டைபகுதி க்குகாவிரிகூட்டுகுடிநீர்கிட்டம்கொண்டுவரப்படவேண்டும் லால்குடி குளிக்கலைபகுதியில்வாழைஆராய்ச்சிநிலையம்அமைக்க ப்படவேண்டும்

வேலைவாய்ப்பைஉருவாக்கும்வகையில்கொழிற்சாலைகள் அமைக்கவேண்டும்என்பதேஇத்தொகுதிமக்களின்எதிர்பார் ப்பாகஉள்ளன மத்தியில் ஆளும் பிஜேபி அரசியல் சுட்ட அமைப்புகளின் செயல்பாட்டை சீர்குலைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு வருவதாக உறுப்பினர் திரு ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு இரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் வர்தா புயல் கஜ புயல் பாதிப்புகளின் போது தமிழகத்தை பார்வையிட வராத பிரதமர் திரு நரேந்திர மோடி இப்போது தேர்தலுக்காக அடிக்கடி தமிழகம் வருவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு தா பாண்டியன் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் பார்வைக் குறைபாடு உடையவர்கள் மற்றும் காது கேளாதோர் வாக்களிக்கும் வகையில் மின்னு வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி மகேஸ்வரி சிறப்பு பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்தார் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு எந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்களை பொருத்தும் பணிகளை சிதம்பரம் தொகுதிக்கான தேர்தல் பொது பார்வையாளர் திரு குல்கர்னி ஆய்வு செய்தார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ள உதவும் கருவிகளை கையாள்வதற்கான பயிற்சி வகுப்பு தேர்தல் பார்வையாளர் திரு விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது நாமக்கல் தொகுதிக்கான வாக்குப்பதிவு எந்திரங்களை கணினி மூலம் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யும் பணி தேர்தல் பார்வையாளர் திருமதி வாணிமோகன் முன்னிலையில் நடைபெற்றது இருவரிச்செய்திகள் அமெரிக்க அதிபர் மற்றும் அந்நாட்டுக்கு வரும் பிற நாடுகளின் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அமெரிக்க ரகசிய படைப்பிரிவின் இயக்குநர் ரான்டால்ஃப் விரைவில் பதவி விலக உள்ளார் அவருக்கு பதிலாக ஜேம்ஸ் முர்ரே அந்த பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது ஈரானின் புரட்சிகர படைப் பிரிவை வெளிநாட்டில் செயல்படும் பயங்கரவாத இயக்கமாக அமெரிக்கா அறிவித்துள்ளது வங்கிக்கடன் மோசடி தொடர்பாக தம்மை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதை எதிர்த்து மேல் முறையீடு செய்ய தொழில் அதிபர் விஜய் மல்லையாவுக்கு இங்கிலாந்து உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது புதுதில்லியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தை குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பார்வையிட்டு போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்

அமலாக்கத்துறையின் சோதனைகள் பாரபட்சுமின்றி நடுநிலையுடன் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் விருப்பு வெறுப்பின்றி நடத்தப்படுவதாக மத்திய அரசின் வருவாய்த்துறை தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்துள்ளது

விளையாட்டுச்செய்திகள் சிங்கப்பூரில் இன்று தொடங்கும் சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து